என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அந்த மாநிலத்தில் அரசியல் நடவடிக்கைகள் தீவிரம் அடைந்துள்ளன அசாம் மாநிலத்தில் மேலும் பல பகுதிகள் புதிதாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன

விண்வெளி ஆய்வு மையத்தில் சற்று முன் தொடங்கியது

பட்டம் வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறதி ஆட்டத்தில் ரோஜர் பெடரரும் நோவோக் ஜோக்விட்சும் இன்று மோதுகின்றனர்

உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி நியூசிலாந்தை இன்று எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் கர்நாடக சுட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு குமாரசாமி நாளை நம்பிக்கை கோரும் தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தப்படும் என்று அம்மாநில பிஜேபி தலைவர் திரு பி எஸ் எடியூரப்பா தெரிவித்துள்ளார் பெங்களுருவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுட்டப்பேரவையில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் கொண்டு வர நாளை நடைபெறும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திலும் தமது கட்சி பேரவை தலைவரிடம் வலியுறுத்தும் என்றார் மேலும் ஐந்து சுட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது ராஜினாமாவை பேரவை தலைவர் ஏற்காதது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் காங்கிரஸ் மற்றும் மதச்சார்பற்ற ஐனதாதள் கட்சிகளைச்சேர்ந்த பதினாறு உறுப்பினர்கள் அம்மாநில சட்டப்பேரவைத்தலைவரிடம் தங்களது ராஜினாமா கடிதங்களை சமர்ப்பித்துள்ளனர் இரண்டு கயேட்சை உறுப்பினர்கள் பிஜேபிக்கு ஆதரவு அளிப்பதாக கூறியுள்ளனர் அதிருப்தி சுட்டப்பேரவை உறுப்பினர்களை சமாதானப்படுத்த காங்கிரஸ் மற்றும் மதச்சார்பற்ற கூட்டணி ஜனதாதள சார்பில் முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் முதலமைச்சர் திரு சித்தராமைய்யா அதிருப்தி சுட்டப்பேரவை உறுப்பினரும் கர்நாடக வீட்டுவசதித்துறை அமச்சருமான திரு எம் டி பி நாகராஜை நேரில் சந்தித்து ராஜினாமா முடிவை திரும்ப பெறமாறு கேட்டுக்பொண்டார் இதேபோல் முதலமைச்சர் திரு குமாரசாமியும் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்களை தொடர்பு கொண்டுள்ளதாகவும் அவர்கள் விரைவில் ராஜினாமா முடிவை திரும்ப பெறுவார்கள் என்றம் மதச்சார்பற்ற ஜனதாதள் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன முன்னதாக நேற்று முன்தினம் சட்டப்பேரவையில் பேசியமுதலனமச்சர் குமாரசாமிநம்பிக்கை வாக்கெடுப்பை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் பேரவையில் பெருப்பான்மையை தம்மால் நிருபிக்க முடியும் என்றும் தெரிவித்திருந்தார் நாட்டில் கிராமங்கள் அனைத்திலும் தூய்மை இந்தியா இயக்கத்தை தீவிரமாக மேற்கொள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று மக்களவை தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக்கொண்டுள்ளார்

தூய்மை தொடர்பான விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துவதில் அவர்களுக்கு முக்கிய பொறுப்பு உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாடாளுமன்ற வளாகத்தில் இதுபோன்ற முயற்சி முதல்முறையாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவும் மக்களவை தலைவர் திரு ஒம் பிர்லாவின் இந்த நடவடிக்கையை பாராட்டுவதாகவும் தெரிவித்தாா் அசாமில் வெள்ள நிலைமை தொடர்ந்து மோசமாக உள்ளது என அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அசாம் மாநிலத்தின் புதிதாக பல்வேறு பகுதிகள் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளன

பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண பொருட்களை வழங்கும் பணியும் மீட்பு பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது அசாம் பீஹார் மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ளபெருக்கை அடுத்து நிவாரண பணிகளை மேற்கொள்வது குறித்து உள்துறை அமச்சர் திரு அமித் ஷா தலைமையில் புதுதில்லியில் ஆய்வு கூட்டம் நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சகத்தின் உயரதிகாரிகள் பேரிடர் மீட்பு படை அதிகாரிகள் பங்கேற்றனர் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்களும் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுடன் தொடர்பு கொண்டு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது தொடர்பாகவும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது மூத்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுடன் தொடர்ந்து தொடர்பிலேயே இருந்து நிவாரண பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்

கடந்த நான்கு நாட்களாக அசாமிலும் பீஹாரிலும் பல்வேறு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இவ்விரு மாநிலங்களிலும் கனமளழ நீடிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே அசாமின் பிரம்மபுத்திரா பேக்கி கடக்கல் பராக் உள்ளிட்ட நதிகளிலும் பீஹாரின் கம்ளா பாக்மதி கண்டக் மகானந்தா உள்ளிட்ட நதிகளிலும் அபாய அளவை தாண்டி நீர் ஒடுவதாக தேசிய நீர்வள ஆணையம் கூறியுள்ளது ஜம்மு கஷ்மீரில் ரம்பான் மாவட்டத்தில் கார் ஒன்று பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் ஏழு பேர் உயிரிழந்தனர் ஒருவர் காயமடைந்தார் உக்ராலிலிருந்து அலின்பாஸ் பகுதிக்கு சென்றுக்கொண்டிருந்த அந்த கார் சாலையோரத்தில் இருந்த பள்ளம் ஒன்றில் விழுந்து கவிழ்ந்ததாகவும் இதில் ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் காயமடைந்த மூவரில் இருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர்

அதற்கான ஏற்பாடுகளும் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது

எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் படையினர் அத்தமீறி தாக்குதல் நடத்தினால் உரிய பதிவடி கொடுக்கப்படும் என்று ராணுவ தலைமைத்தளபதி திரு பிபின் ராவத் தெரிவித்துள்ளார்

தீவிரவாத தாக்குதலில் ஈடுபடுபவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறினார் நாட்டின் எல்லைப்பகுதியை பாதுகாக்கும் வகையிலும் எத்தகைய குழ்நிலையையும் எதிர்கொள்ளும் வகையிலும் ராணுவம் தயார்நிலையில் இருப்பதாக அவர் தெரிவித்தார்

பாரம்பரிய சின்னங்கள் மற்றும் கலைகளை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் அரசும் சமூக அமைப்புகளும் இணைந்து ஈடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு எம் வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் புரீரங்கம் ரங்காநாத சுவாமி ஆலையம் தொடர்பாள நூல் ஒன்றை சென்னையில் நேற்று மாலை வெளியிட்டு அந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் அதிக கலை அம்கத்துடன் கூடிய கட்டிடங்கள் சிற்பங்கள் தோல் பொருட்கள் மற்றும் இசை நடனம் கவிதைகள் நாடகங்கள் தத்துவங்கள் உளிட்ட ஏராளமான கலைகள் இந்தியாவில் அதிக அளவில் உள்ளதாக தெரிவித்தாா் விலை மதிக்க முடியாத பாரம்பரிய சின்னங்கள் பல இடங்களில் பராமரிப்பின்றி சிதையும் நிலையில் இருப்பது கவலை அளிப்பதாக உள்ளது என்று கூறினார் இதை தொடர்ந்து அனுமதிக்க கூடாது என்றும் பாரம்பரிய கலைகளையும் சின்னங்களையும் பாதுகாக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அண்மைக்காலமாக இதுபோன்ற நடவடிக்கைகளில் அரசும் தனியாரும் இணைந்து முயற்சி மேற்கொண்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு தெரிவித்தாா் கர்த்தாப்பூர் சாலை திட்டம் தொடர்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பேச்சுக்கள் இன்று மீண்டும் நடைபெறவுள்ளன அட்டாரி வாகா எல்லைப்பகுதியில் இந்த பேச்சுக்கள் நடைபெறுகின்றன கர்த்தாப்பூர் வழித்தடம் தொடர்பான தொழில்நுட்ப அம்சங்கள் இதில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முதலில் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி குறித்த செய்திகள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறவுள்ளது இதில் இங்கிலாந்து நியுசிலாந்தை எதிர்கொள்கிறது லா்ட்ஸ் மைதானத்தில் இந்திய நேரப்படி பிற்பகல் மூன்று மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது இதுவரை இவ்விரு நாடுகளுமே கோப்பையை கைப்பற்றவில்லை என்பதால் இன்றைய போட்டியை ரசிகர்கள் மத்தியில் அதிக ஆர்வத்தை துண்டியுள்ளது விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ருமேனியாவின் சிமோனா ஹாலப் பட்டம் வென்றுள்ளார்

ஆடவர் ஒற்றையர் இறுதி ஆட்டம் இன்று நடைபெறுகிறது